தூய்மைநகரங்கள் மற்றும் தூய்மையானமாநிலங்கள் குறித்ததரவரிசைப் பட்டியல் இன்று புதுதில்லியில் வெளியிடப்பட்டது

சத்யேந்தர் ஜெயின் தெரிவித்துள்ளார்

வேட்பாளராகஅறிவிக்கப்பட்டுள்ளதைஏற்றுக் கொள்வதாகதிருமதி கமலாஹாரிஸ் கூறியுள்ளார்

ப்ராக் ஒப்பன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் சுமித் நாகல் தகுதிபெற்றுள்ளார்

உள்ளிட்டபல்வேறுஉடல் உடல் பருமன் உபாதைகளிலிருந்துவிடுபடுவதற்குசரியானஉணவைஉட்கொள்வதுஅவசியம் என்றுமத்தியசுகாதாரத்துறைஅமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இந்தியஉணவு பாதுகாப்பு தர நிர்ணய ஆணையம் ஏற்பாடுசெய்திருந்தகருத்தரங்கில் நேற்றுகாணொலிக் காட்சிவாயிலாகஅவர் உரையாற்றினார்

ஊட்டக்கத்துமிக்கஉணவைஉட்கொள்வதுகறித்துமக்களிடையேவிழிப்புணர்வைஏற்படுத்துவதுஅவசியம் என்றுகுறிப்பிட்டஅமைச்சர் கர்ப்பிணித் தாய்மார்கள் குழந்தைகள் வளரிளம் பெண்கள் ஆகியோருக்குஊட்டச்சத்துமிக்கஉணவு கிடைக்கமத்தியஅரசுசெயல்படுத்திவரும் திடடங்களைபட்டியலிட்டார் ஆரோக்கியமாகவாழ்வதற்குகட்டுடல் இந்தியாதிட்டத்தைமத்தியஅரகதொடங்கியுள்ளதையும் அஅர் சுட்டீக்காட்டீனார்

அஸ்வினிகுமார் சௌபேஉள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

தகவல் தொழில்நுட்பத் துறைக்குதிரு ராஜீவ்காந்திஆற்றியபணிகள் என்றென்றும் நினைவுகூரப்படும் என்றுகுடியரசுதுணைத் தலைவர் திரு

வெங்கையநாயுடு தெரிவித்துள்ளார் ராஜீவ்காந்திபிறந்நாளைமுன்னிட்டு தில்லியில் உள்ள அவரதுநிளைவிடத்தில் காங்கிரஸ் தலைவர் திருமதிசோனியாகாந்தி துணைத் தலைவர் திரு ராகுல்காந்திமற்றும் காங்கிரஸ் மூத்ததலைவர்கள் மலர் தூவிமரியாதைசெலுத்தினர் இன்றையநாளைகாங்கிரஸ் நல்லிணக்கதினமாககடைபிடிக்கிறது

சத்யேந்தர் ஜெயின் கூறியுள்ளார்

தில்லிமாநிலமக்கள் தொடர்ந்துமுன்னெச்சரிக்கைநடவடிக்கைகளைபின்பற்றி நோய்த் தொற்றிலிருந்து தங்களைபாதுகாத்துக் கொள்ளவேண்டும் என்றுஅவர் கேட்டுக் கொண்டார் நீதிமன்றஅவமதிப்பு வழக்கில் முத்தவழக்கறிஞர் பிரசாந்த் திரு பூஷன் குற்றவாளிஎன்றுஉச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது தலைமைநீதிபதிமற்றும் சிலநீதிபதிகளின் செயல்பாடுகள் குறித்தபகிரங்கமாகவிமர்சனம் செய்ததால் அவர்மீதுநீதிமன்றஅவமதிப்பு வழக்குபதிவு செய்யப்பட்டது இந்நிலையில் தாம் நீதிமன்றத்தில் மன்னிப்புக் கேட்கபோவதில்லைஎன்றும் தண்டனையைஎதிர்கொள்ளப் போவதாகவும் திரு பிரசாந்த் பூஷன் கூறியுள்ளார் வேலூர்

எடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளார் வேலூர் மாவட்டஆட்சியர் அலுவலகத்தில் இன்றுகாலை இந்த மூன்றுமாவட்டங்களில் நோய்த் தடுப்புப் பணிகள் குறித்துஅதிகாரிகளுடனானஆய்வுக் கூட்டத்தில் அவர் பேசினார்

பொது இடங்களில் விநாயகர் சிலைஅமைப்பதற்கும் வழிபாடுநடத்துவதற்கும் ஊர்வலமாகஎடுத்துச் சென்றுநீர்நிலைகளில் கரைப்பதற்கும் தடைசெய்யப்பட்டுள்ளதுஎன்றும் அரசுகூறியுள்ளது இதுகுறித்துசென்னைஉயர்நீதிமன்றத்தின் உத்தரவைபொதுமக்கள் அனைவரும் பின்பற்றவேண்டும் என்றுகேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜியின் உடல்நிலையில் சற்றுமுன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகஅவர் சிகிச்சைபெற்றுவரும் ரானுவமருத்துவமனைதெரிவித்துள்ளது அமெரிக்கதுணைஅதிபர் தேர்தலில் ஜனநாயககட்சியின் வேட்பாளராகஅறிவிக்கப்பட்டுள்ளதைஏற்றுக் கொள்வதாகநாடாளுமன்றஉறுப்பினர் திருமதி கமலாஹாரிஸ் கூறியுள்ளார் நேற்றுநடைபெற்றஅக்கட்சியின் நிகழ்ச்சியில் பேசியஅவர் தமக்குகிடைத்தமிகப் இது பெரியகௌரவம் என்றுகூறினார் அமெரிக்ககாவல்துறையால் படுகொலைசெய்யப்பட்ட ஜார்ஜ் பிளேயிட் பெர்னினாடெய்லர் ஆகியோரதுபெயர்களைகட்டிக்காட்டியதிருமதி கமலா அமெரிக்காவில் அனைவருக்கும் சமநீதியும் சமவாய்ப்பும் கிடைக்கதாம் பாடுபடப் போவதாகதெரிவித்தார் அனைவரும் சுதந்திரமாகவாழும் வரைமற்றவர்கள் எவரும் சுதந்திரமாகவாழமுடியாதுஎன்றும் அவர் கூறினார் பெண்கள் ஆண்கள் எனஅனைவருக்கும் சமத்துவம் கதந்திரம் நீதிகிடைக்கும் வகையில் தமதுபணி இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் ப்ராக் ஒப்பன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் குமித் நாகல் தகுதிபெற்றுள்ளார் நேற்றுநடைபெற்றகாவிறுதிக்குமுந்தையகற்றில்

அடுத்தகற்றில் சுமித் நாகல் சுவிட்சர்லாந்தின் முன்னணிவீரர் வாவ்ரிங்காவைஎதிர்கொள்கிறார்